ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வடகிழக்கு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

நிலவில் விக்ரம் லேண்டர் இருக்குமிடம் கண்டறியப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு சிவன் கூறியுள்ளார்

வங்கி இணைப்பு மூலம் அதன் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு கருதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக ரோத்தக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்குழந்தைகளின் கல்விக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் செயல்பாடுகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் மத்திய அரசின் பெண்குழந்தைகளை காப்போம் பெண்குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் என்ற திட்ட செயல்பாடுகள் வெற்றிபெற்றுள்ளதாக அவர் கூறினார்

இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ள இஸ்ரோ தொடர்ந்து அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழழப்பினால் புதிய உச்சத்தை எட்டமுடியும் என்று கூறியுள்ளார் அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு தோல்வியே கிடையாது என்றும் சிறு சரிவுகள் மூலம் அவர்கள் கற்றுக்கொள்ளமுடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலவை ஆய்வு செய்வதற்கான இஸ்ரோவின் முயற்சியை அமெரிக்காவின் நாசா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் விண்வெளி ஆய்வு மையமும் பாராட்டு தெரிவித்துள்ளன வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட மாட்டாது என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களுக்கான கவுன்சில் கூட்டத்தை அவர் இன்று குவஹாத்தியில் தொடங்கி வைத்தார் வடகிழக்கு மாநிலங்களுக்கான கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியிலிருந்தே மூன்றில் ஒரு பங்கு அம்மாநில வளர்ச்சிக்காக முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் என்று கூறினார் இப்பகுதிகளில் ஊடுருவல்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு முன்னுரிமை அளித்துவருவதாக அவர் தெரிவித்தார் தீவிரவாதிகள் வன்முறைச்செயல்களை கைவிட்டு அமைதி வழிக்கு திரும்பவேண்டும் என்றும் தீவிரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார்

இரண்டுநாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொள்கின்றனர் ஜம்முகஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் இந்திய நிலைகள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து இந்த தூக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுந்தர்பானி மற்றும் நவ்சரா பகுதிகளில் சிறிய ரக ஆயுதங்களை கொண்டு பாகிஸ்தான் படையினர் தங்குதல் நடத்தியதாகவும் அதற்கு உரிய பதிவடி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புப்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்திய தரப்பில் உயிரிழப்பு மற்றும் சேதங்கள் குறித்து எவ்வித தகலும் இல்லையென்று அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன கஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் அசாம்பாவித சம்பவங்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து அம்மாநில நிர்வாகம் கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்தி வருகிறது

பிரபல வழக்கறிஞரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராம் ஜெத்மலானி புததில்லியில் இன்று காலமானார்

முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவுக்கு அண்மைகாலமாக அவர் சிகிச்சை பெற்று வந்தார் புததில்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி அஞ்சலி செலுத்தினார் டுவிட்டரில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நீதிமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அவர் சிற்பான பங்களிப்பை அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குடியரசுதுணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசுகளில் அவர் அமைச்சராகவும் இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்

நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடர் முதன்முறையாக எவ்வித இடர்பாடும் இன்றி கமூகமாக நடைபெற்றதாக அவர் கூறினார்

முதலீட்டுகளை ார்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இரண்டு அமைச்சரவைக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை ஊக்கப்படுத்தும் வகையில் முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் இதன்மூலம் நாட்டில் ஊழலுக்கு ஒருபோதும் இடமில்லை என்றும் அவர் தெளிவுப்படுத்தினார் அனைவருக்கும் வீட்டுவீசதி ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் விவசாயிகளின் வருமானததை இரட்டிப்பாக்குவது உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை அவர் பட்டியலில்ட்டார்

நிலவில் விக்ரம் லேண்டர் இருக்கும் இடம் கண்டறியப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு சிவன் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனங்களுக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் ஆர்பிட்டர் விக்ரம் லேண்டரை கண்டறிந்துள்ளதாக கூறினார்

இதற்கான முயற்சிகளில் இஸ்ரோ தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் திரு சிவன் தெரிவித்தார் தாலிபான் தீவிரவாதிகளுடனான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இத்தொடர்பாக தொடர்பாக டுவிட்டர் செய்திகளை வெளியிட்டுள்ள அவர் அமெரிக்க ரானுவ வீரர் உயிரிழப்பிற்கு தாங்கள் நடத்திய தாக்குதலே காரணம் என்று தாலிபன் தீவிரவாதிகள் ஒப்புக்கொண்டதையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை கனடாவின் பியாங்கா ஆண்ட்ரசோ வென்றுள்ளார்